ஒத்திவைக்கப்பட்டன

நிறைவேற்றுவதை தில்லி நீதிமன்றம் நிறுத்திவைத்துள்ளது

பயங்கரவாதத்திற்கு எதிராக இந்தியா தெரிவித்த வலுவான கருத்துகள் உலக நாடுகளில் கவனத்தை ஈர்த்திருப்பதாக வெளியுறவுத் துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் கூறியுள்ளார்

இனி விரிவான செய்திகள் தில்லி வன்முறை சம்பவங்கள் தொடர்பாக எதிர்க்கட்சிகள் பிரச்சினை எழுப்பி அமளியில் ஈடுபட்டதால் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் இன்று ஒத்தி வைக்கப்பட்டன மக்களவை இன்று பலமுறை ஒத்தி வைக்கப்பட்டது உறுப்பினர்கள் அவையின் மாண்பைக் மக்களவைத் தலைவர் திரு ஒம் பிர்லா வேண்டுகோள் விடுத்தார் எனினும் அமளி தொடர்ந்ததை அடுத்து மக்களவைத் தலைவா் அவையை நாளை வளர் ஒத்திவைத்தாா் மத்திய உள்துறை அனமச்சா் திரு அமித்ஷா தில்லி கலவரங்களுக்கு பொறுப்பேற்று பதவி விலக வேண்டுமென்று உறுப்பினா்கள் வலியுறுத்தி அவைத்தலைவரின் இருக்கை அருகே சென்று கோஷம் எழுப்பினா் இதே பிரச்சினை மாநிலங்களவையிலம் எதிரொலித்தது களலையில் ஒரு முறை ஒத்திவைக்கப்பட்டு பிற்பகல் இரண்டு மணிக்கு அவை கூடியபோது எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் தில்லி கலவரம் தொடர்பாக உள்துறை அமைச்சர் பதவி விலக வேண்டுமென்று மாநிலங்களவைத் தலைவரின் இருக்கை அருகே சென்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் மாநிலங்களவைத் துணைத்தலைவர் திரு ஹரிவன்ஸ் தில்லியின் பல பகுதிகளில் இயல்பு நிலை திரும்பி இருப்பதாகவும் அவை நடவடிக்கைகளுக்கு குந்தகம் விளைவிக்கக்கூடாது என்றம் வேண்டுகோள் விடுத்தார் இருப்பினும் உறுப்பினர்கள் தொடர்ந்து அமளியில்ஈடுபட்டதால் அவை ஒத்திவைக்கப்பட்டது நாட்டில் கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டுள்ள இரண்டு புதிய நோயாவிகள் கண்டறியப்பட்டுள்ளனர் ஒருவர் புதுதில்லியில் இருந்தும் மற்றொருவருர் தெலங்கானாவை சேர்ந்தவர் எனவும் தெரியவந்துள்ளது தில்லியைச் சேர்ந்தவர் இத்தாலிக்கு பயணம் மேற்கொண்டதாகவும் தெலங்கானாவைச் சேர்ந்தவர் துபாயிக்கு சென்று வந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது

ஈரான் ஜப்பான் தென்கொரியா மற்றும் சிங்கப்பூர் உள்ளிட்ட நாடுகளுக்கு பயணம் மேற்கொள்வதை தவிர்க்குமாறு மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஹர்ஷ்வர்த்தன் கேட்டுக்கொண்டுள்ளார் இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடையே பேசிய அவர் காய்ச்சல் தொண்டைப் புண் சுவாசக்கோளாறுகள் உள்ளிட்ட அறிகுறிகள் இருந்தால் அச்சம் கொள்ளத்தேவையில்லை எனவும் அருகில் கொரோனா வைரஸ் பாதிப்பு உள்ள உள்ள மருத்துவமனையை அணுகுமாறும் அறிவுத்தியுள்ளார்

ஈரானில் உள்ள இந்திய துதரகத்துடன் தொடர்ந்து தொடர்பு கொண்டு வருவதாகவும் அங்குள்ள இந்தியர்கள் பின்பற்ற வேண்டிய நெறிமுறைகளை இந்திய துதரகம் வாயிலாக வழங்கி வருவதாகவும் அமைச்சர் கூறினார் கொரோனா வைரஸ் பாதிப்பை சமாளிப்பதற்கு மத்திய அரசு தயாராக இருப்பதாகக் கூறிய திரு ஹர்ஷ்வர்த்தன் தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு வருவதாகவும் இதற்காக அமைக்கப்பட்டுள்ள அமைச்சர்கள் குழு நிலைமையை தொடர்ந்து கண்காணித்து வருவதாகவும் தெரிவித்தார் நிர்பயா பாலியல் வன்முறை வழக்கில் மரண தண்டனை விதிக்கப்பட்ட நான்கு பேரின் தண்டனை நிறைவேற்றப்படுவது அடுத்த உத்தரவு வரும் வரை நிறுத்தி வைக்கப்படுவதாக தில்லி நீதிமன்றம் தெரிவித்துள்ளது நாளை காலை துக்குத்தண்டனை நிறைவேற்றப்பட இருந்த நிலையில் நீதிமன்றம் இன்று மாலை இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது இதனிடையே இந்த வழக்கில் மரண தண்டனை விதிக்கப்பட்ட குற்றவாளி பவன்குமார் குப்தாவின் மறு சீராய்வு மனுவை உச்சநீதிமன்றம் இன்று நிராகித்தது இந்த வழக்கை விசாரித்த ஐந்து நீதிபதிகள் கொண்ட அமா்வு வழக்கில் தண்டனை அறிவிக்கப்பட்ட நிலையில் மறு சீராய்வு செய்ய அவசியமில்லை என்று கூறி மனுவை தள்ளுபடி செய்தது மரண தண்டனையை ஆயுள் தண்டனையாக மாற்றக் கோரி பவன்குமார் குப்தா மலு தாக்கல் செய்திருந்தாா் இதனிடையே குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்திடம் பவன்குமார் குப்தா மீண்டும் கருணை மலு தாக்கல் செய்துள்ளதாக அவருடைய வழக்கறிஞர் கூறியுள்ளார்

உயர்நீதிமன்றங்கள் உச்சநீதிமன்றம் வரிவசூல் தீர்ப்பாயம் போன்ற பல்வேறு அமைப்புகளில் ஒன்பது லட்சம் கோடி ரூபாய்க்கும் கூடுதலாக நேரடி வரி வசூல் வழக்குகள் தேங்கி இருப்பதாக அவர் குறிப்பிட்டார் மத்திய சமஸ்கிருத பல்கலைக்கழக மசோதா மாநிலங்களவையில் இன்று தாக்கல் செய்யப்பட்டது மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் பொனியால் தாக்கல் செய்த இந்த மசோதா ஏற்களவே மக்களவையில் நிறைவேற்றப்பட்ள்ளது புதுதில்லி மற்றும் திருப்பதியில் உள்ள சமஸ்கிருத பல்கலைக்கழகங்களுக்கு மத்திய பல்கலைக்கழக அந்தஸ்து வழங்கப்படும் என்ற அவர் கூறினார்

நீதிபதி திரு ரமணா தலைமையில் ஐந்து நீதிபதிகள் கொண்ட அமர்வு இந்த உத்தரவை பிறப்பித்தது அனைத்து துறைகளிலும் பெண்கள் முன்னேறி வருவதாக குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் னேவிந்த் தெரிவித்தள்ளார் சத்தீஸ்கர் மாநிலம் பிலாஸ்பூரில் இன்று குருகாசிதாஸ் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் உரையாற்றிய அவர் இந்தியாவில் பன்முக வளர்ச்சியை இது காட்டுவதாக கூறினார்

பல்கலைக்கழக வளாகத்தில் கட்டப்பட்ட ஐந்து புதிய கட்டடங்களையும் அவர் திறந்துவைத்தார்

இது தொடர்பாக இந்தியா எடுத்த நடவடிக்கைகள் சர்வதேச அரங்கில் பல மாற்றங்களை ஏற்படுத்தி உள்ளன என்றும் அவர் கூறினார்

உலக அளவில் பொருளாதார ஏற்றத் தாழ்வுகள் சரிசெய்யப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார் தற்போதைய டிஜிட்டல் மயமான உலகில் இந்தியாவின் பொறுப்பு இதன் வாயிலாக மேலும் அதிகரிக்கிறது என்றும் அவர் தெரிவித்தார் தமிழக சட்டப்பேரவையின் பட்ஜெட் கூட்டத்தொடரின் இரண்டாவது கட்டம் இம்மாதம் ஒன்பதாம் தேதி தொடங்கி அடுத்த மாதம் ஒன்பதாம் தேதி வரை நடைபெறும் என்று சட்டப்பேரவைத் தலைவா் திரு தனபால் அறிவித்துள்ளார் இன்று சென்னையில் திரு தனபால் தலைமயில் நடைபெற்ற சட்டப்பேரவையின் அலுவல் ஆய்வுக்குழுக் கூட்டத்தில் இதற்கான முடிவு எடுக்கப்பட்டது

இந்த கூட்டத்தில் துறைகள் வாரியான மாளியக் கோரிக்கைகள் தாக்கல் செய்யப்பட்டு நிறைவேற்றப்படும் என்று அவர் தெரிவித்தார் மறைந்த உறுப்பினர்கள் கே பி பி சாமி காத்தவராயன் ஆகியோருக்கு இந்த கூட்டத்தொடரில் இரங்கல் தீர்மானம் நிறைவேற்றப்படும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

மாணவர்கள் முறைகேடுகளில் ஈடுபட்டால் அவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சிக்கப்பட்டுள்ளது முறைகேடுகளைத் தடுக்க நான்காயிரம் பறக்கும் படைகள் அமைக்கப்பட்டுள்ளன அமெரிக்காவின் வாஷிங்டன் மாகாணத்தில் ஒருவர் கொரோனா வைரஸ் பாதிப்பால் உயிரிழந்ததாக சுகாதார அலுவலர்கள் தெரிவித்துள்ளனர் நியூயார்க் ஆளுநர் அம்மாகாணத்தில் கொரோனா எவரஸால் பாதிக்கப்பட்ட முதல் நோயாளி உறுதி செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் அமெரிக்காவின் பல்வேறு பகுதிகளில் கொரோனா வைரஸ் பாதிப்பு குறித்த பரிசோதனைகள் செய்யப்பட்டு வருகின்றன ஃபுளோரிடா மாகாணத்தில் நேற்று கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டுள்ள இரண்டு நோயாளிகள் உறுதி செய்யப்பட்டுள்ள நிலையில் அங்கு பொது அவசர நிலை அறிவிக்கப்பட்டுள்ளது

எஞ்சிய வீரா்கள் சொற்ப ரன்னுக்கு விக்கெட்டுகளை பறிக் னெடுத்தனர்